நரேந்திரமோடி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அது ஒடிசா கடற்கரையை நோக்கி செல்கிறது அரபிக்கடலில் நிலவும் மஹா புயல் வலுவிழந்து தெற்கு குஜராத் கடற்கரைய நெருங்குகிறது

நரேந்திரமோடி கூறியுள்ளார் இமாச்சலப்பிரதேச மாநில அரசு சாா்பில் தரம்ஷாவாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சா்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய பிரதமர் அரசு இயந்திரம் தொழில் துறை சமுதாயம் அறிவார்ந்த திறன்மேம்பாடு ஆகிய நான்கு அம்சங்களும் நாட்டின் பொருளாதாரத்தின் வலிமயாக திகழ்வதாக குறிப்பிட்டா் முதலீடுகளை பெறுவதில் தற்போது மாநில அரசுகளுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்துவரும் நிலையில் பிஜேபி தலைவர்கள் ஆளுநர் திரு பகத்சிப் கோஷியாரியை இன்று மும்பையில் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநிலப் பிரிவு தலைவர்களில் ஒருவரும் நிதியனமச்சருமான திரு சுதீர் முன்கந்திவார் சிவசேனா கட்சியுடன் பிஜேபி தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக குறிப்பிட்டார் இதனிடையே சிவசேனா கட்சி எம் எல்ஏக்கள் மும்பையில் கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரேவுடன் ஆலோசனை நடத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மூத்த நிர்வாகி திரு சஞ்ஞய் ராவுத் தமது கட்சிக்கு முதலமைச்சா் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் மாற்றம் இல்லை என்றாா் கட்சித்தலைவர் திரு உத்தவ்தாக்கரே எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவதாக எம் எல்ஏக்கள் உறுதியளித்ததாக அவர் குறிப்பிட்டார் சுழற்சி அடிப்படையில் முதலமைச்சா் பதவியை பகிர்ந்து கொள்வது தொடர்பாகவும் இலாக்காக்களை சிசமமாக பகிா்ந்து கொள்வது பற்றியும் இரு கட்சிகளும் கருத்து மோதல் கொண்டிருப்பதாக எமது மும்பை செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்ச் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் மீண்டும் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய அமைச்சா் திரு நிதின்கட்கி தெரிவித்துள்ளாா் நாக்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் முதலமைச்ச் பதவியை ஏற்கப்போவதாக வரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறினார் அண்மையில் நிறைவடைந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்தக் கட்சி அதிக எம்எல்ஏக்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சியே ஆட்சியமைக்க வேண்டும் என்றும் தற்போது நிலவும் இழுபறிக்கு தீர்வுனண சிவசேனாவுடன் தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வானொலி வலிமைமிக்க ஊடகமாக எப்போதும் திகழும் என அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு முதன்மை இயக்குநர் தலைமை திருமதி

ஜோஷி கூறியிருக்கிறார் தில்லியில் இன்று நடைபெற்ற டிஜிட்டல் ஊடக மாநாட்டில் அவர் பேசுகையில் மக்கள் தங்கள் அன்றாட அலுவல்களை பார்த்தவாறே வானொலியை கேட்க முடியும் என்பதாலும் சமூக ஊடகங்கள் இனையதளம் ஆகியவற்றிலும் வானொலி தடம் பதித்திருப்பதாலும் அவை என்றும் நிலை பெற்றிருக்கும் என்றும் குறிப்பிட்டாா் மின்னு சாதனங்களுக்கான உற்பத்திக் கொள்கை தமிழக அரசால் விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்து பேசுகையில் நீத்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அதிக எண்ணிக்கையில் புதுமைகளை படைக்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் இரண்டாவது இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினாா் மக்களை தேடி என்ற திட்டத்தின்கீழ் சட்டப்படியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பொதமக்கள் விண்ணப்பிக்காமலே பெற்றுக்கொள்ள ஏதுவாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று சென்னையில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது உள்ளாட்சித் தேர்தலுக்னன ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் நிலையிலும் தொழில்துறையில் பல்வேறு முதலீடுகளை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்னெள்ளப்பட்டுவரும் சூழ்நிலையிலும் இக்கூட்டம் நடைபெற்றது துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றிய தகவல்களை பதிவேற்றம் செய்வதற்கான இணையதள கண்ணிப்பு பலகையை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

அவர் துபாய் வழியாக நாளை அமெரிக்கா செல்ல உள்ளார் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் அதேநாளில் தங்களது பணப்பயன்களை பெறும் வகையில் அவர்களது பணிப்பதிவேடுகள் முழுமையாக மின் பதிவேடுகளாக மாற்றப்பட்டு வருகின்றன இத்தகவல மாநில கருவூலக் கணக்குத்துறை ஆணயர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாள வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு

மதுசூதனன் தலைமையில் வானகரத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது வரவிருக்கும் உள்ளாட்சித் தோதலில் தேமுதிக தமக்கு ஒதுக்கப்படும் இடங்களிலும் கூட்டணிக்கட்சிகள் போட்டியிடும் இடங்களிலும் வெற்றி பெற முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் மாவட்டச் செயலாளர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் தலைமயில் இக்கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது இதில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமறை தந்த திருவள்ளுவரை வைத்து அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவை இரட்டைக் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட துக்குத்தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது

குற்றவாளிகளில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவருக்கு விசாரணை நீதிமன்றம் துக்குத் தண்டனை விதித்திருந்தது அதனை உயர்நீதிமன்றம் உறதி செய்தது அதை எதிர்த்து குற்றவாளி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை நீதிபதி திரு

இரண்டு நீதிபதிகள் தூக்குத்தண்டனையை உறுதி செய்தும் ஒரு நீதிபதி முரண்பட்டும் இன்று தீர்ப்பளித்தனர்

எளினும் தமிழகம் புதுவைக்கு வாளிலை எச்சிக்கை ஏதும் இல்லை

எனினும் தொலைத்தூர புயல் எச்சரிக்கையை உணர்த்தும் கொடி எண் இரண்டு இன்று துத்துக்குடி பாம்பன் உட்பட பல்வேறு துறைமுகங்களில் ஏற்றப்பட்டது இதனிடையே அரபிக்கடலில் நிலவிய மஹா புயல் வலுவிழந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தெற்கு குஜராத் கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது

வரலாற்றை திருத்தி எழுத முயற்சிப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று மாநிலங்களவை உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்தியக்குழு உறுப்பினருமான திரு

ரங்கராஜன் நெல்லையில் கூறியிருக்கிறார்

விறயகுமார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வண்ண கிரானைட் எடுப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவது தொடர்பாக பொது மக்களிடம் இன்று கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது ரவிச்சந்திரன் பங்களாதேசுக்கு எதிரான இரண்டாவது டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது

சீன ஒப்பள் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் காஷியப் சாய் பிரனீத் ஆகியோா் தோல்வியடைந்தனர்